இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்க உள்ளது

நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார்

மதுரை சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக இன்று காலை தேரோட்டம் தொடங்கியது

அணியை வென்றது

இந்த தேர்தலில் பொது மக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார்

வாக்காளர்கள் அனைவரும் இன்று கட்டாயமாக தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று திரு சத்தியபிரதா சாகு கேட்டுக்கொண்டுள்ளார்

வேலூர் மக்களவை தொகுதியில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதை அடுத்து தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதற்கிடையே வேலூரில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து புதிய நீதிக் கட்சியின் தலைவரும்

இந்த தொகுதிகளிலும் தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்தி முடிக்க அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது

தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளதால் திரையரங்குகளில் இன்று காலையிலும் பிற்பகலிலும் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன

இதையொட்டி வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிப்பதை உறுதிசெய்யும் வகையில் சினிமா காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் பல முக்கிய வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்திரராஜன் பிஜேபி தேசிய செயலாளர் எச் ராஜா மக்களவைத் துணைத்தலைவா் திரு தம்பிதுரை திரு கே பி முனுசாமி முன்னாள் மத்திய அமைச்சள்கள் திரு டி ஆர் பாலு திரு முன்னாள் அமைச்சர் அ ராசா திரு தயாநிதிமாறன் திரு ஜெகத்ரட்சகன் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர்கள் திரு ஈ வி கே எஸ் இளங்கோவன் திரு திருநாவுக்கரசா் முன்னாள் மத்திய அமைக்கா் டாக்டர் அன்புமணி ராமதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித்தலைவர் திரு தொல் திருமா வளவன் உள்ளிட்டோர் இன்று களம் கானும் முக்கிய வேட்பாளர்கள் ஆவர்

இதன்காரணமாக தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் தலைவா்கள் இந்த மாநிலங்களில் முகாமிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிரதம் திரு நரேந்திரமோடி நேற்று சத்தீஷ்கட் மாநிலத்திலும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி கேரள மாநிலத்திலும் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உத்திரபிரதேசத்திலும் தேசிய மாநாட்டு கட்சித் தலைவா் திரு உண் அப்துல்லா ஜம்மு கஷ்மீரிலும் தோ்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனா்

மதுரை சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக இன்று காலை தேரோட்டம் தொடங்கியது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர் முன்னதாக நேற்று அம்மன் பூ பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் முக்கிய நிகழ்வான கள்ளழகா் வைகை ஆற்றில் இறங்கும் வைபம் நாளை நடைபெற உள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சோயில் பல இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வுமையம் கூறியுள்ளது இருவரி செய்திகள் லத்தீன் அமெிக்க நாடுகளில் ஒன்றான பெரு முன்னாள் அதிபா் ஆலன் கா்ஜியா தன்னைத் தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்துகொண்டார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் மத்திய ரிசா்வ் காவல்படை முகாம் மீது நேற்று தீவிரவாதிகள் நேற்று கையெறி குண்டுகளை வீசி எரிந்ததில் ஒரு வீரர் காயமடைந்தார்